பிரதமர் திருநரேந்திரமோடி இந்திய ஆலோசனை திட்ட காணொலி உச்சிமாநாட்டில் நாளை முக்கிய உரையாற்றுகிறார்

செயல்படுவதாக மாநில மக்கள்நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

மாணாக்கருக்கான மனநல ஆலோசனைகளை வழங்கும் மனோ தர்பன் வலை தள சேவையை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் இன்று துவக்கிவைத்தார்

பிரதமர் திரு

இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் சார்பில் இந்த காணொலி உச்சிமாநாடு நடைபெறுகிறது

சிறப்பான எதிர்காலத்தை கட்டமைப்போம் என்பதே இந்த உச்சிமாநாட்டின் கருப்பொருளாகும்

வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

ஜெய்சங்கர் அமெரிக்க பாதுகாப்பு துறை அமைச்சர் மைக் பாம்பியோ உள்ளிட்டோரும் உரையாற்றுகின்றனர்

கோவை அரசு மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மைய கட்டிடததை மாநில உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு

கோவிட் நோய்த்தொற்று குறித்து பீதியடைய தேவையில்லை என்றும் மக்களிடம் எடுத்துரைத்தனர்

ஜெயக்குமார் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கோவிட் பரவலை தடுக்கும் விதத்தில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

இந்த கட்டுப்பாடுகள் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் பொதுமக்கள் இதற்கு ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் கடம்பூர் ராஜீ கொரோனாவால் தமிழகத்தில் ஒரு உயிரைக்கூட இழக்க அரசு விரும்பவில்லை என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

தூத்துகுடி மாவட்டம் கீழப்பாரப்பட்டி கிராமத்தில் சாலை கட்டிட பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர் சுய ஊரடங்கே மருந்து என்றும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினார் உதயகுமார் தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்த பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

சென்னை திருவொற்றியூரில் தன்னார்வலர்களுக்கு இன்று கபசுர குடிநீரை வழங்கியதோடு கோவிட் தடுப்பு உபகரணங்களையும் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அரசின் பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் சென்னையில் நோய்த்தொற்று கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

நியாயவிலைக்கடைகளில் குடும்ப அட்டை தாரர்களுக்கு விரைவில் முககவசம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார்

இதுதொடர்பாக அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக்கவுன்சில் சார்பில் அனுப்பப்பட்ட கடிதங்களில் தற்போதைய சூழலில் பரிசோதனைகள் மிக அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது

பிரதமரின் ஆத்ம நிர்பார் அபியான் திட்டத்தின் ஒரு பகுதியாக மனோதர்பன் மனஆலோசனை வலைதளம் தொடங்கப்பட்டுள்ளது ஜவ்டேகர் கோவிட் தொற்றை கையாள்வதில் அமெரிக்காவுடன் ஒப்பிடுகையில் நம்நாட்டில் இறப்பு விகிதம் குறைவாக இருப்பதோடு நோய்த்தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித்ஷா திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

திமுக ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் மின்கணக்கீடு தொடர்பான நடைமுறைகளை கண்டித்து திமுகவினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்

க ஸ்டாலின் கருப்பு கொடியை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் திருச்சியில் கட்சியின் முதன்மை செயலர் திரு

கடலூரில் முன்னாள் அமைச்சர் திரு

இன்னசென்ட் திவ்யா கூறியிருக்கிறார்

அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக பத்தாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது

சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிகளுக்கு இன்று முதல் நாளை மறுநாள் வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்